மக்கள் நலனில் அக்கரையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகதிமுககுற்றம்சாட்டியுள்ளது

மத்திய மாநிலஅரசுகள் மேற்கொண்டஒருங்கிணைந்தநடவடிக்கைகளே இதற்குகாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்

நாட்டில் உள்ளஅனைத்துகுடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பைவழங்க வேண்டும் என்பதை இலக்காககொண்டுமத்தியஅரசுசெயல்பட்டுவருகிறது

புதுதில்லிசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தநிதித்துறைசெயலர் எமகு திருபாண்டே இத கடந்தஆண்டுஅக்டோபர் மாதத்தைவிடபத்துசதவீதம் அதிகம் என்றுதெரிவித்தாா்

மறைந்தஅமைச்ச் துரைக்கண்ணுவகித்துவந்தவேளாண் துறை உயர்கல்வித் துறைஅமைச்சா திருகேபிஅன்பழகனுக்குஒதுக்கப்பட்டுள்ளது

தீபாவளிபண்டிக்கைக்கானசிறப்பு பேருந்துகளை இயக்குவதுகுறித்துபோக்குவரத்துத் துறைஅமைச்சா் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் இன்றுஅதிகாரிகளுடன் ஆலோசனைமேற்கொள்கிறார் இந்தஆலோசனைக்குப் பிறகுசிறப்பு பேருந்துகள் குறித்தஅறிவிப்பு வெளியாகும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்கள் நலனில் அக்கரையின்றிமத்திய மாநிலஅரசுகள் செயல்பட்டுவருவதாகதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானபிரச்சாரத்தைநேற்றுஈரோட்டில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார் எந்தவொருபிரச்சினைக்கும் நிரந்தரதீாவினைகாணாதவகையில் அஇஅதிமுகஅரசின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தின் உரிமையைபாதுகாக்கவும் அஇஅதிமுகதவறிவிட்டதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார் மக்களிடையே பிஜேபி க்கானசெல்வாக்குஅதிகரித்துவருவதாகஅக்கட்சியின் மாநிலதுணைத்தலைவர் திருஅண்ணாமலைகூறியுள்ளார் நேற்றுதிருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குறிப்பாக இளைஞர்கள் அதிகஅளவில் பிஜேபி யில் இணைந்துவருவதாககூறினார் அனைத்துதரப்பினரும் பயன்பெறும் வகையில் மத்தியஅரசுதிட்டங்களைநிறைவேற்றிவருவதாகவும் திருஅண்ணாமலைதெரிவித்தாா்

ஏனைய தென்மாவட்டங்களுக்குட்பட்டஒருசில இடங்களில் மிதமானமழைபெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டாமாவட்டங்களுக்குட்பட்டஒருசிலபகுதிகளில் லேசானதுமுதல் மிதமானமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவும் வானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது நீலகிரிமாவட்டத்தில் நான்காயிரம் ஹெக்டேர் பரப்பில் கேரட் சாகுபடிசெய்யப்பட்டுவருகிறது ஊரடங்கு தளர்வுகள் காரணமாககேரட்டிற்கு இதுவரை இல்லாதஅளவிற்குவிலைகிடைத்திருப்பதுவிவசாயிகளிடத்தில் மகிழ்ச்சியைஏற்படுத்தியிருப்பதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஹிஸ்புல் முஜாகிதீன் கமாண்டர் சுட்டுக்கொல்லப்பட்டான்

அசாமில் கல்விநிறுவனங்கள் இன்றுமுதல் திறக்கப்படுகின்றன

தேனிமாவட்டம் முல்லை பெரியாற்றுபாசனபகுதியில் முதல்போகஅறுவடைதீவிரமாகநடைபெற்றுவருகிறது

துபாயிலிருந்துசென்னைந்தபயணியிடமிருந்துபத்துலட்சம் மதிப்பிலான தங்கத்தைஅதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியைன்றது

இப்போட்டியின் ஆட்டநாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார்

இன்றுநடைபெறஉள்ளஆட்டத்தில் தில்லிஅணிபெங்களூரு அணியைஎதிர்கொள்கிறது